செயல்படக்கூடிய பேட்டரிகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

துறைமுகம் நத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் போர்ச்சுக்கல்லும் கையெழுத்திட்டுள்ளன

பிரதேசத்தின் காவல்துறை தலைவர் திரு தில்பக்சிங் கூறியுள்ளார்

தொடங்கப்படும் மாநில அமைச்சா் திரு சடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளாா்

தகுதிபெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் குறைந்த செலவில் நீடித்து செயல்படக்கூடிய பேட்டரிகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமா் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் இன்று புதுதில்லியில் அறிவில் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக் குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார் சா்வதேச தரத்திலான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பாரம்பரிய மற்றும் நவீன நடைமுறைகள் பின்பற்றுவது அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இளைஞர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பிற நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களோடு இணைந்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு விஞ்ஞானிகள் பணியாற்ற வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் கலாச்சாரம்உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வர்த்தகம் ஒத்துழைப்பை துறைமுகம் வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் போர்சுக்கல்லும் கையெழுத்திட்டுள்ளன

இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் இரு தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகக் குறிப்பிட்டா் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் போர்ச்சுக்கல் அதிபர் சந்தித்து பேசினார் ஐ நா பாதுகாப்பு குழுவில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைப்பதற்கு போர்ச்சுக்கல் ஆதரவு அளிக்கும் என்றும் அந்நாட்டு அதிபர் உறுதியளித்தார் ஐம்மு கஷ்மீரில் வன்முறை சம்பவங்கள் பெருமளவு குறைந்துள்ளதாக அந்த யுனியன் பிரதேசத்தின் காவல்துறை தலைவர் திரு தில்பக்சிங் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் மத்திய இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசிய போது அவர் இதனைத் தெரிவித்தார்

ஜம்மு கஷ்மீரின் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்த விரிவான அறிக்கையையும் அவர் வழங்கினார் பாதுகாப்புப் படைகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக தவறான பாதைக்குச் சென்ற இளைஞா்கள் மீண்டும் ஜனநாயகப் பாதைக்கு திரும்பி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படைகளின் செயல்பாடுகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார்

புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது ஜம்மு கஷ்மீரில் மத்திய அரசு மேற்கொண்டு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தனா் ஜம்மு கஷ்மீரின் பாதுகாப்பு சூழ்நிலை வளா்ச்சித் திட்டங்களின் செயலாக்கம் போன்றவை குறித்தும் அவர்கள் எடுத்துரைத்தனர் ஜம்மு கஷ்மீரில் இரண்டு நாட்கள் மேற்கொண்ட பயணத்தின் போது துணைநிலை ஆளுநர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் அவர்கள் சந்தித்து பேசினர் ஜம்மு கஷ்மீரில் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளா்கள் மாநாட்டுக்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் நடைபெறவுள்ள இநத மாநாட்டை பிரபலப்படுத்துவதற்காக நாடு முழுவரும் பல்வேறு பகுதிகளில் நாளை மறுநாள் தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன சென்னையில் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி இநத நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது

வெளிநாடுகளிலும் இதுபோன்ற நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிம்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென்று உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன்ரெட்டி கூறியுள்ளார் இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் போதைப்பொருள் கடத்தல் நாட்டின் பொருளாதாரத்தை சீாகுலைக்கும் என்பதால் அதனை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அவசியமாகிறது என்றும் அமைச்சள் குறிப்பிட்டாள் பிரதம் திரு நரேந்திரமோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை வாரணாசி செல்கிறார் உத்திரபிரதேச வடிவமைப்பு மையத்தை திறந்து வைக்கும் அவர் கைவினைக் கலைஞர்களின் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியையும் திறந்து வைக்கிறார்

இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டிடங்களில் தீப்பெட்டித் தொழில் முக்கிய தொழிவாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் இதனை கருத்தில் கொண்டு சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மாநில அரசு வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் தூத்துக்குடியில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளதை கட்டிக்காட்டிய அமைச்ச் இந்த திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்படும் என்றார் சிப்காட் பகுதியில் இந்த ஆலை அமைக்கப்படவுள்ளதால் மத்திய அரசின் அனுமதி தேவையில்லை என்றும் அவர் கூறினார் இதன்மூலம் துத்துக்குடியில் உள்ள தொழிற்சாலைகளுக்குத் தேவையான குடிநீர் வழங்க முடியும் என்றும் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சுட்டத்தால் நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் உட்பட யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில்ஒருவரான திரு இல கணேசன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உட்பட தலைவர்கள் பலர் இது குறித்து தெளிவாக விளக்கம் அளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் நகா்புற உள்ளாட்சித் தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் உடனடியாக நடத்த வேண்டுமென்று மதிமுக வலியுறுத்தியுள்ளது இன்று சென்னையில் அக்கட்சியின் அவைத்தலைவா் திரு திருப்பூர் துரைசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒன்பது மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான தேதியையும் உடனடியாக வெளியிட வேண்டுமென்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ரயில்வே துறையை தனியார்மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆறு தீர்மானங்களும் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் இருந்தால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க இயலும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் கூறியுள்ளார் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினா்

அந்த ஆர்டரை நம்ம கேட்கணம்

ஆசிய பேட்மிண்டன் போட்டியின் அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது மணிலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது போர்ச்சுக்கல் ஒப்பன் டேபின் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிக்கா பத்ரா கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்